கொரோனா வைரஸ் தாக்குதலை சுமாளிப்பது குறித்து மத்திய சுகாதார அமைச்சரவை அதிகாரிகளுடன் ககாதார அமைச்சர் திரு ஹர்ஷவர்தன் இன்று புது தில்லியில் தீவிர ஆலோசனை மேற்கொண்டார்

நடைமுறைகளை எளிதாக்க அரசு விரும்புகிறது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியிருக்கிறார்

மத்திய பட்ஜெட் முதவீடு விவசாயம் ஊரகப்பகுதிகளின் வளர்ச்சிக்கு உந்துசக்தியாக இருக்கும் என்று தொழில் மற்றும் வர்த்தக கூட்டமைப்பு வரவேற்றுள்ளது

கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி பேட் செய்து வருகிறது

தில்லிக்கு வந்துள்ள மாலத்தீவு குடிமக்கள் ஏழு பேரும் பரிசோதனைக்காக தனியாக வைக்கப்பட்டிருப்பார்கள் என்றும் அவர் கூறினார்

இந்தியா வழங்கிய வாய்ப்பை ஏழு பேர் பயன்படுத்தி கொண்டு திரும்பி வந்திருக்கிறார்கள் இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையேயான நெருங்கிய உறவையும் அவசரகாலத்தில் உதவும் பண்பையும் இந்த நடவடிக்கை மீண்டும் ஒருமுறை நிரூபித்துள்ளது என்று மாலேயில் உள்ள இந்தியத் தூதரகம் கூறியிருக்கிறது அண்டை நாடுகளுக்கே முதல் முக்கியத்துவம் என்ற இந்திய பிரதமர் திரு மோடியின் கொள்கையே இதற்கு காரணம் என்றும்

கேரளாவை சேர்ந்த மேலும் ஒருவர் கொரோனா வைரஸ் நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளது சீனாவிலிருந்து வந்த இவர் மருத்துவமனையில் தனியாக வைக்கப்பட்டுள்ளார் அவரது உடல்நிலை சீராக உள்ளது என்றும் தொடர்ந்து கண்காணிக்கப் படுகிறார் என்றும் மருத்துவ அமைச்சகம் கூறியிருக்கிறது உலகையே அச்கறுத்தலுக்கு உள்ளாக்கியிருக்கும் கொரோனா வைரஸ் பாதிப்பு குறித்தும் அதனை சமாளிக்க தேவையான நடவடிக்கைகள் குறித்தும் சுகாதார அமைச்சகத்தின் மூத்த அதிகாரிகளுடன் புதுதில்லியில் சுகாதார அமைச்சர் திரு ஹர்ஷவர்தன் ஆவோசனை நடத்தினார் சுகாதாரத்துறை விமானப் போக்குவரத்து ஜவுளி மருந்து சுகாதார ஆராய்ச்சி வெளிநாட்டு வர்த்தகம் ஆகிய துறைகளின் செயலாளர்களுடன் அமைச்சரவை செயலர் ஆலோசனை மேற்கொண்டார்

தற்கால இளைஞர்கள் குறுகறப்பற்ற வாழ்க்கை முறையை கைவிட்டு அன்றாடம் உடற்பயிற்சி செய்வதன் மூலம் ஆரோக்கியமாக வாழமுடியும் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு ஆலோசனை கூறியிருக்கிறார் பாபா ராம்தேவ் ன் பதஞ்சலி யோகா பீடம் சார்பில் கர்நாடகத்தில் நடந்த யோகா நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் பேசுகையில் அவர் இந்த கருத்தை வெளியிட்டார்

ஆரோக்கிய வாழ்வுக்காள ஃபிட் இந்தியா இயக்கமும் போகாவும் மக்கள் வாழ்க்கையில் இணைந்தால் தொற்று அல்வாத நோய்களை கட்டுப்படுத்த முடியும் என்றும் அவர் கூறினார் தொற்று அல்லாத பிணிகளால் உற்பத்திக் குறைந்து சிகிச்சை செலவு அதிகரிக்கிறது என்றார் யோகா என்பது உலகிற்கு நமது நாடு வழங்கியுள்ள வரம் என்று குறிப்பிட்ட அவர் யோகக் கலையை வளர்த்து மற்றவர்களுக்கும் பயிற்சி அளிக்கும் பதஞ்சலி யோகா பீடமும் யோகா பயிற்சியாளர்களும் அதனை உருவாக்கிய குருக்களும் உலக அளவில் ஆரோக்கிய வாழ்வுக்கு இந்தியாவின் சிறந்த பங்களிப்பை வழங்கி வருகிறார்கள் என்றும் கூறினார் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை மற்றும் நிலக்கரி கரங்கத்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷியும் மற்றும் பலரும் இந்த யோகாசன பயிற்சியில் கலந்துகொண்டார்கள் மக்களின் கைகளில் குறிப்பாக நடுத்தரப்பிரிவு மக்களின் கைகளில் பணம் இருக்கவேண்டும் என்று அரசு விரும்புவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் வரும் நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை மக்களவையில் தாக்கல் செய்த பிறகு புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வருமானவரி நடைமுறையை எளிமையாக்க அரசு விரும்புவதாகக் கூறினார் நேர்மையாக வரி செலுத்துவோருக்கு மரியாதை அளிப்பதை உறுதி செய்வதற்காக வரி செலுத்துவோர் பட்டயம் வெளியிடப்பட்டிருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார் தேவை தனியார் முதலீடு அரசு செலவினம் ஆகியவற்றை உயர்த்துவதற்காக நுகர்வு நிதிப்பற்றாக்குறை இலக்கை புள்ளி ஐந்து சதவீதம் தளர்த்தியதாக அவர் கூறினார் கம்பெனி வரி குறைப்பு புதிய கம்பெனிகள் பெற்ற பயன்கள் ஆகியவற்றின் காரணமாக ஜி எஸ் டி வகுல் அதிகரித்திருப்பதாக அவர் தெரிவித்தார் இதனையடுத்து நிதிப்பற்றாக்குறை அடுத்த ஆண்டு குறையும் என்றும் அரசு பங்குகள் விற்பனை உயரும் என்றும் அவர் கூறினார் பத்திர சந்தையை வலுப்படுத்துவதற்கான இத்தகைய குறிப்பிடத்தக்க தைரியமான சீர்திருத்தங்கள் பட்ஜெட்டில் அழிமுகப்படுத்துவது நாட்டில் இதுவே முதல் முறை என்று திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார் நாடாளுமன்றத்தில் தாக்காலாகியுள்ள மத்திய பட்ஜெட் முதலீட்டை ஊக்குவிக்கும் என்றும் விவசாயம் மற்றும் ஊரகத்துறையின் முன்னேற்றத்திற்கு சாதகமாக இருக்கும் என்றும் தொழில்கள் கூட்டமைப்பு வரவேற்றுள்ளது இந்திய தொழில்கள் கூட்டமைப்பிள் தலைமை இயக்குநர் திரு சுந்திரஜித் பானர்ஜி எமது செய்தியாளர்களிடம் பேசுகையில் தொழில்களை இலகுவாக நடத்துவதற்கு தேவையான பல அறிவிப்புகள் இந்த பட்டஜெட்டில் இடம்பெற்றுள்ளன என்று குறிப்பிட்டார் தனிநபர்களுக்கும் தொழில்களுக்கும் அதன்மூலம் நாட்டுக்கும் இந்த பட்ஜெட் அறிவிப்புகள் ஒருபடி உயர்ந்துள்ளது என்று தொழில்கள் வர்த்தக சங்கம் கூறியிருக்கிறது தனிநபர் வருமான வரி குறைக்கப்பட்டிருப்பது மக்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் என்றும் நம்பிக்கை பாராட்டு என்ற கவாச்சாரம் அரசு தரப்பில் உயர்வது தொழில்கள் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்றும் இதற்கான திட்டங்களை நிதியமைச்சர் நிறைவேற்றுவார் என்று எதிர்பார்ப்பதாகவும் தொழில்கள் கூட்டமைப்பின் தலைவர் செல்வி சங்கீதா ரெட்டி கூறினார் இந்த பட்ஜெட் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உந்துசக்தியாக இருக்கும் என்றும் தனிநபர் வருமான வரி குறைக்கப்பட்டிருப்பதால் மக்கள் கையில் மேலும் பணம் பெருகி நுகர்வை அது ஊக்குவிக்கும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார்

இந்த விவசாயிகள் ரயில் போக்குவரத்தை நாடு முழுவதற்கும் விரிவு படுத்த ரயில்வே துறை திட்டமிட்டு இருப்பதாக ரயில்வே வாரியத்தின் தலைவர் திரு வினோத் குமார் யாதவ் கூறியிருக்கிறார் இந்திய பொருளாதாரத்தின் உந்துசக்தியாக ரயில்வே விளங்கவேண்டும் என்பதே மத்திய அரசின் நோக்கம் என்றும் ரயில்வே போக்குவரத்தை அடுத்த ஐந்து ஆண்டுகளில் நவீன மயமாக்க அரசு முதலீட்டை அதிகரித்துள்ளது என்றும் அவர் கூறியிருக்கிறார் மத்திய கிழக்கு நாடுகளில் அமைதியை ஏற்படுத்துவதற்காக அமெரிக்க அதிபர் திரு டொனாவ்ட் ட்ரம்ப் தெரிவித்த திட்டம் பாலஸ்தீனத்திற்கு நியாயமானது இல்லையென்று கூறி அரபு நாடுகள் லீக் அமைப்பு நிராகரித்திருக்கிறது

மத்திய கிழக்கு மோதல்களை குறைப்பதற்கான தீர்வு அரபு நாடுகளின் அமைதி முயற்சியையும் சர்வதேச சட்டங்களையும் பின்பற்றுவதாகவே இருக்கும் என்று கெய்ரோவில் கூடிய அரபு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் தெரிவித்துள்ளது கற்றுச்சூழல் மாசுபடுவதை கட்டுப்படுத்த உதவும் இந்தியாவின் சமுத்ரா பஹ்ரேதார் கப்பல் கேப்டனும் தபாயில் உள்ள இந்தியத் தூதரகமும் இணைந்து இந்த கப்பலில் இன்று மாலை வரவேற்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்துள்ளன நல்லெண்ண பயணம் மேற்கொண்ட இந்தக் கப்பல் கத்தார் சென்று பின்னர் சவுதி அரேபியாவின் தம்மான் துறைமுகத்தில் மூன்று நாட்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இன்று அளிக்கும் வரவேற்பு நிகழ்ச்சியில் வெளிநாட்டு தூதர்கள் பல்வேறு நாடுகளின் பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகள் முக்கிய இந்திய பிரமுகர்கள் கலந்துகொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

இந்தியா நியுசிலாந்து இடையிலான ஐந்தாவது மற்றும் இறுதி டுவென்ட்டி டுவென்ட்டி கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி பேட் செய்து வருகிறது